அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார்

அந்நாட்டுடன் இருதரப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது

இந்தியா பிரான்ஸ் வருடாந்திர ஒத்துழைப்பு மாநாடு நாளை புதுதில்லியில் நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் செய்தி நிறுவளம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே வேளாண் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் வேளாண் சட்டங்களை ஆதரிக்கும் விவசாயிகளையும் எதிர்க்கும் விவசாயிகளையும் தொடர்ந்து சந்தித்து வருவதாகவும் அவர் கூறினார் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களை எண்ணிப் பார்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் விவசாயிகளின் போராட்டத்திற்கு கமூக தீர்வு காணப்படும் என்றும் திரு நரேந்திர சிங் தோமர் கூறினார் பறவைக் காய்ச்சல் நோய் பரவாமல் கட்டுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அவசரகால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டுமென்று மாநிலங்களையும் யுளியன் பிரதேசங்களையும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் கேரளா மற்றம் சில மாநிலங்களில் ஏராளமான பறவைகள் இறந்ததை அடுத்து மத்திய அரசு இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது இந்த நோய் மனிதர்களுக்கும் பிற கால்நடைகளுக்கும் பறவைகளுக்கும் பரவும் வாய்ப்பு இருப்பதாகவும் மத்திய அரசு எச்சரித்துள்ளது பறவைகளுக்கு நோய் இருப்பதற்கான அறிகுறி பற்றி கண்காணிப்பையும் விழிப்புணா்வையும் அதிகிக்குமாறு மாநிலங்கள் மற்றும் யுனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளா்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் மத்திய கற்றுச்சூழல் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது மத்திய அரசின் வழிகாட்டுதலை அடுத்து மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று அவசர கூட்டத்தை நடத்தியுள்ளார் இந்த கூட்டத்தில் மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை அமவாக்குவது குறித்து விவாதிக்கப்பட்டது கோழிப்பண்ணைகளில் உள்ள கோழிகளின் மாதிரிகள் சேகிக்கப்பட்டு பரிசோதிப்பதற்கான நடவடிக்கைகள் பற்றியும் ஆய்வு செய்யப்பட்டது இதற்கிடையே மத்திய பிரதேசத்தின் இந்துர் ஆகாமால்வா மன்ட்சார் மாவட்டங்களில் எச் ஐந்து எண் எட்டு வைரஸ் காரணமாக காக்கைகள் இறந்தது கண்டறியப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தின் கால்நடை பராமிப்புத்துறை ஏற்கனவே பறவைக் காய்ச்சலுக்கான எச்சிக்கையை விடுத்துள்ளது

கேரளா மற்றும் ஹரியானா மாநிலங்களில் பரவி வரும் பறவைக்காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு பன்முக பணிக்குழுக்களை மத்திய அரசு அனுப்பி உள்ளது கேரளாவில் ஆலப்புழா கோட்டைபம் மாவட்டங்களிலும் ஹரியானாவில் பாஞ்குழா மாவட்டத்திலும் பறவைக்காய்ச்சல் பரவி வருகிறது இதனை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய அரசு அனுப்பி உள்ள பன்முக பணிக்குழுவின் தேசிய நோய்க் கட்டுப்பாட்டு எமய நிபுணர்கள் தேசிய வைரஸ் ஆராய்ச்சி மையம் மற்றும் ஜண்டிகர் புதுதில்லி ஆகிய இடங்களில் உள்ள முக்கிய மருத்துவமனைகளை சேர்ந்த நிபுணர்களும் இந்த நோய்த் தடுப்பு பணி குழுவில் இடம்பெற்றுள்ளனர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் பறவைக்காய்ச்சலால் இதுவரை மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

பறவைக்காய்ச்சல் பரவலை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் விரையில் இதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டிருப்பதாகவும் மத்திய ககாதாரத்துறை தெரிவித்துள்ளது இந்தியாவில் உள்ள குறிப்பிட்ட திறன் சார் தொழிலாளர்களை ஜப்பானில் வேலை வாய்ப்பு பெறுவதற்கான கட்டமைப்பை அந்நாட்டுடன் உருவாக்குவதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியது ஜப்பாளில் குறிப்பிட்ட துறைகளில் பணி ஆற்றுவதற்கான திறன் பெற்றுள்ள இந்திய பணியாளர்கள் ஜப்பான் மொழியில் தேர்ச்சி பெற்று வேலைக்கு செல்வதை இந்த கட்டமைப்பு உறுதி செய்யும்

இந்தியா பிரான்ஸ் இடையே வருடாந்திர இரு தரப்பு உறவு மற்றும் ஒத்துழைப்பு குறித்த மாநாடு நாளை புதுதில்லியில் நடைபெற உள்ளது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் இந்திய குழுவினரும் பிரான்ஸ் அதிபரின் வெளியுறவு ஆவோசகர் திரு இமானுவேல் போனி தலைமையிலான குழுவினரும் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள் இந்திய வெளியுறவுத் துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு தரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்தும் உலகளாவிய பிரச்னைகள் குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது அரசு முறை பயணமாக புதுதில்லி வரும் பிரான்ஸ் தூதர் இமானுவேல் போனி இந்திய தலைவர்களையும் சந்தித்து பேச உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை இரண்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதமாக குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்

அவர் இன்று சென்னை பெரியமேடு பகுதியில் உள்ள கோவிட் தடுப்பு மருந்து சேமித்து வைக்கப்பட உள்ள மத்திய அரசின் மருந்து கிடங்கை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசினார்

இதற்கிடையே திரையரங்குகளுக்கு வழங்கப்பட்ட இந்த அனுமதியை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இத்தொடர்பாக உள்துறை செயலர் திரு அஜய் பல்லா தமிழக அரசின் தலைமைச் செயலருக்கு கடிதம் எழுதியுள்ளார்

இன்று வெளியிட்டுள்ள காணொலிப் பதிவில் அவர் இதனைத் தெரிவித்துள்ளார் தேசிய கட்டமைப்புத்திட்டத்தின் செயலாக்கம் குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார் நீர்வளம் மற்றும் சுகாதாரத் துறை அதிகாரிகள் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றனர்

தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலிக் காட்சி வாயிலாக நாளை ஆலோசனை நடத்துகிறார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது

இந்த அமைப்புகள் மூலம் குறைந்த செலவில் அரசு மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் கிடைப்பதை உறுதி செய்யும்